நடைபெறும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

அவைகளிலும் நடவடிக்கைகள் பாதிபுக்கு உள்ளாயின

வழங்கப்படும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாகு தெரிவித்துள்ளார் சர்வதேச மகளிர் தினம் இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது

கிரிக்கெட் கவுன்சில் அறிவித்துள்ளது

நாடாளுமன்றத்தில் இரு அவைகளிலும் எதிர்கட்சிகள் அமலியில் ஈடுபட்டதால் அவை நடவடிக்கைகள் இன்று பாதிப்புக்கு உள்ளாயின மாநிலங்களவையில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சி உறுப்பினர்கள் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு குறித்து உடனடியாக விவாதிக்க வேண்டும் என வலியுறுத்தினர் வேறு எந்த அலுவல்களையும் அனுமதிக்காமல் இப்பிரச்சனை குறித்து விவாதிக்க வேண்டும் என வலியுறுத்தி அவையின் மையப் பகுதிக்கு வந்து கோஷமிட்டனர் மாநிலங்களவை தலைவர் திரு வெங்கையா நாயுடு எதிர்கட்சிகள் அவையில் கண்ணியத்தடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார் நடப்பு கூட்டத் தொடரில் முதல் நாள் என்பதால் அவை நடவடிக்கைகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் உறுப்பினர்கள் மீது நடவடிக்கை எடுக்க விரும்பவில்லை என்று கூறி நாள் முழுவதும் அவை ஒத்திவைக்கப்படுவதாக அறிவித்தார்

இன்று நடைபெற்ற மக்களவை மற்றும் மாநிலங்களவை அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் இம்முடிவு மேற்கொள்ளப்பட்டது இதன்படி இனி இரு அவைகளின் உறுப்பினர்களுக்கும் அந்தந்த வளாகத்திற்கு உள்ளாகவே இருக்கை ஒதுக்கீடு செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது

சர்வதேச மகளிர் தினம் இன்று கொண்டாடப்பட்டது இந்நாளைபொட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்ட தலைவர்கள் பலர் மகளிருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் சமூக கட்டமைப்பை ஏற்படுத்துவதில் மகளிரின் பங்கு போற்றத்தக்கது என்று கூறியுள்ளார் பெண்கள் அனைத்துத் துறைகளிலும் பங்களித்து வருவதுடன் அத்துறைகளில் தனி முத்திரை பதித்து வருவதாகவும் திரு ராம்நாத் கோவிந்த் குறிப்பிட்டுள்ளார் பிரதமா் திரு நரேந்திரமோடி தமது வாழ்த்துச் செய்தியில் பெண்கள் அளைத்துத் துறைகளிலும் எதனை படைத்து வருவதை கண்டு நாடு பெருமிதம் கொள்வதாக கூறியுள்ளார் நாட்டின் பல்வேறு துறைகளில் பெண்களின் வளர்ச்சி மற்றும் சாதனைகள் குறித்து பெருமைப்படுவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் மாநிலங்களவையில் பெண் உறுப்பினர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து பேசிய அவைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு மகளிட் முன்னேற்றம் அடையாமல் நாடு முன்னேற்றம் அடைய முடியாது என்று குறிப்பிட்டா் தமிழகத்திலும் மகளிர் தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது அரக தனியார் நிறுவனங்கள் மற்றும் மகளிர் அமைப்புகள் மகளிரை கௌரவிக்கும் வகையில் பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்திருந்தன பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் மற்றும் சமுதாயத்தில் அவாகளுக்கு உரிய பங்களிப்பை அளிப்பதற்கு நாம் அனைவரும் உறுதியேற்க வேண்டுமென்று ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் முதலமைச்சள் திரு எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் சவால்களை மன உறுதியுடன் எதிர்கொள்ளும் அனைத்து மகளிருக்கும் தமது மனமார்ந்த வாழ்த்துக்களைத் தெரிவித்துக் கொள்வதாகக் கூறியுள்ளார் தாயாக மனைவியாக சகோதியாக மகளாக சமூகத்தை தாங்கி நிற்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் தாம் தலைவணங்குவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் பெண்களின் பாதுகாப்புக்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இத்தொடர்பாக இன்று வெளியிடப்பட்டுள்ள செய்தி குறிப்பில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மீது உடனடியாக விசாரணை நடத்த மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு உதவும் வகையில் உள்துறை அமைச்சகத்தின் கீழ் மகளிர் பாதுகாப்புக்கென தனி அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை புலனாய்வு பணிகளை விரைந்து முடிக்க மத்திய அரசின் உதவியை பெறுவதற்கும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது

சென்னையில் இன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநிலச்செயலாளர் திரு கே பாலகிருஷ்ணன் திமுக தலைவர் திரு முகஸ்டாலினுடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் இதற்கான உடன்பாடு ஏற்பட்டது

தொலைபேசி வாயிலாக நேயர்களின் சந்தேகங்களுக்கு புதுதில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையின் பேராசிரியர் டாக்டர் நீரஜா பட்லா பதில் அளிக்க உள்ளார் நேயர்கள் தங்களது சந்தேகங்களை ஆங்கிலத்திலோ ஹிந்தியிலோ தெரிவிக்கலாம்

ஆந்திர பிரதேச கடற்படை தலைவர் பொறுப்பு வகிக்கும் கமாண்டர் எம் வி ராஜூ தலைமையில் ஐ என் எஸ் குளிஷ் மற்றம் ஐ என் எஸ் சுமேதா கப்பல்கள் அங்கு சென்ற போது பங்களாதேஷ் கடற்படையினர் சிறப்பான வரவேற்பு அளித்தனர்

சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் மகளிருக்கான உலகக்கோப்பை போட்டிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மகளிருக்கான டுவென்டி டுவென்டி கிரிக்கெட் போட்டிகளும் அதிகளவில் நடத்துவதற்கு சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் முடிவு செய்துள்ளது